எதிர்கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது சுகாதார நடவடிக்கைகளில் கேரளா முதலிடம் வகிக்கிறது

அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

இலக்கினை ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் வலிமை பாதுகாப்பு வளர்ச்சி குறித்த கனவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசும் எதிர்கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு வலிமையான அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறினார் நாட்டின் நலன் குறித்து மக்கள் சிந்தித்து உள்ளதையே மக்களவை தேர்தல் முடிவுகள் காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நாடாளுமன்றத்தில் குடியரசுத்தலைவர் உளரக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றது அப்போது மக்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் திரு தயாநிதிமாறன் நாடு முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவித்தார் அரசு இதுகுறித்து அக்கறை கொள்ளாததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக திரு தயாநிதிமாறன் கூறியதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மத்திய இணை அமைச்சர் திரு அர்ஜூன் மேக்வால் பிஜேபி உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ருடி உள்ளிட்ட உறுப்பினர்கள் திரு தயாநிதிமாறன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர்

தேசிய மாநாட்டு கட்சி உறுப்பினர் திரு ஹஸ்னைள் மசூதி பேசிய போது ஜம்மு கஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் உறுப்பினர் திரு திக்விஜய் சிங் பேசிய போது நாட்டில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை குறித்து குடியரசுத் தலைவரின் உரையில் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார்

பின்னர் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு டெரிக் ஒபிரைன் ஊட்டச்சத்து குறைவு மற்றும் வேலைவாய்ப்பின்மயை நீக்குவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் மக்களின் ஆரோக்கியத்திற்கான சுகாதாரப் பணிகளை செயல்படுத்துவதில் கேரளா முதலிடம் வகிப்பதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது ஆந்திரா மகாராஷ்டிரா மாநிலங்கள் முறையே இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடத்தில் உள்ளன கடந்த ஆண்டைவிட மக்களின் ஆரோக்கியத்திற்காக முனைப்புடன் செயல்பட்டுவரும் மாநிலங்களில் ஹரியானா ராஜஸ்தான் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களில் உள்ளன ஆரோக்கியமான மாநிலங்கள் முன்ளேறும் இந்தியா என்ற தலைப்பிலான இரண்டாவது அறிக்கையை நித்தி ஆயோக் தணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதாரத்திற்காக மேற்கொண்டுவரும் செயல்பாட்டின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சுகாதார மேம்பாட்டிற்காக மாநில அரசுகளுடன் மத்திய அரசும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வி கே பால் தரவரிசை குறியீடு மூலம் மாநிலங்கள் கடந்த காலங்களில் தாங்கள் மேற்கொண்ட சுனதாரப் பனிகளை மதிப்பிடமுடியும் என்றார் தரவரிசைப் பட்டியல் மூலம் சுகாதாரப் பணிகளை மேற்கொண்டு எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மதிப்பிட முடியும் என்று சுகாதாரத் துறை செயலாளர் திருமதி பிரீத்தி சுதன் தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேச அரசுகளின் சுகாதாரத் துறை செயல்பாடுகள் முன்னேற்றம் குறித்து இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு ஜுன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான காவிரி தண்ணீரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடனவிற்கு உத்தரவிட்டுள்ளது இன்று புதுதில்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு மஞ்த் ஹூசைள் தலைமையில் நடடபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு மசூத் ஹூசைன் கர்நாடகத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் மழைப்பொழிவு மிகக்குறைவாக உள்ளது என தெரிவித்தார் தென்மேற்குப் பருவமனழ போதிய அளவு பெய்தால் தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் காவிரி நீர் மேலாண்மையில் ஆணையம் எவ்வித பாரபட்சமும் இன்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு மசூத் ஹூசைன் குறிப்பிட்டார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அவசர நிலை காலத்தின்போது பயமின்றி தைியமாக ஜனநாயகத்தை நிலைநாட்டும் பணியை மேற்கொண்ட அனைவருக்கும் தலைவணங்குவதாக கூறியுள்ளார் அவரச நிலையால் பத்திரிக்கை மற்றும் குடிமக்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம்சாட்டியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சியின் போது பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை காலம் இந்திய வரலாற்றில் இருண்ட காலம் என்று பிஜேபி மக்களவை உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேகி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காலியாக உள்ள இரன்டு இடங்களுக்கு நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆளும் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த தலா இரண்டு உறுப்பினர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளான இன்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிஜேபி சார்பில் மனு தாக்கல் செய்தார் அக்கட்சியின் திரு ஜுகல் தாக்கூரும் வேட்பு மனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு சந்திரகாபேன் சுடசாமாவும் திரு கவுரவ் பாண்டியாவும் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டு வேட்பு மறைதாக்கல் தொடங்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு எட்டாம் தேதி கடைசி நாளாகும்

புகழ்பெற்ற ஆன்மிகத் தலைவர் சுவாமி சத்தியமித்ரானந்த் கிரி மகாராஜ் உடல் நலக்குறைவு காரணமாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று காலமானார்

பாரத் மாதா ஜன்கிட் அமைப்பின் தலைவரான அவர் நீண்ட காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரது இறுதிச்சடங்குகள் நாளை ஹரிதுவாரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அன்னாரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு எமக் பாம்பியோ மூன்று நாள் பயணமாக இன்றிரவு புதுதில்லி வருகிறார் நாளை அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் பின்னர் திரு பாம்பியோவும் டாக்டர் ஜெய்சங்கரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர் தீவிரவாதம் எச் ஒன் பி விசா வர்த்தகம் ஈரானில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் நாடுகளுக்கு விதிக்கப்படும் அமெரிக்காவின் தடை ஆகியவை குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் திரு பாம்பியோவுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது